ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி என்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் இதில் அடங்கும் என்றும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக நிரந்தரமாக நீடிப்பதை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் இது அரசியல் நடவடிக்கை அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் முழுவதற்குமான சட்டங்களை இயற்றும் அதிகாரம் நாடு நாடாளுமன்றத்திற்கு உண்டு என்றும் இந்திய அரசியல் சாசனம் ஜம்மு காஷ்மீர் அரசியல் சாசனம் இதற்கு இடமிருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார்

லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக அறிவிப்பது நீண்டகாலமாகவே நிலவி வரும் கோரிக்கை தான் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் பற்றிய தீர்மானம் மற்றும் மசோதாவைக் கண்டித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சருடன் கடும் வாக்குவாதங்களில் அதிர்ச்சியூட்டும் விதத்தில் அரசு அறிவித்துள்ள முடிவு அரசியல் சாசனத் துயரம் என்று காங்கிரஸ் உறுப்பினர் திரு மனீஷ் திவாரி கூறினார் திமுக உறுப்பினர் திரு டிஆர் பாலுவும் அரசின் முடிவை ஆட்சேபித்தார் சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளை பொதுக் கருத்து அடிப்படையில் தான் கையாள வேண்டும் என்று கூறி ஆளும் கூட்டணியின் தோழமைக் கட்சியான ஐக்கிய ஜனதா தள உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் ஜம்மு காஷ்மீர் மக்களின் நம்பிக்கையை அரசு குலைத்து விட்டதாக தேசிய மாநாட்டுக் கட்சியைச் சேர்ந்த திரு ஹாஸ்னைன் மசூதி கூறினார் பழைய தவறுகளை சரிபடுத்தவே இந்நடவடிக்கை என்று லடாக் பகுதியைச் சேர்ந்த பிஜேபி உறுப்பினர் திரு செரிங் நாம்கியால் வலியுறுத்தினார் பிஜு ஜனதா தள உறுப்பினர்களும் அரசின் முடிவிற்கு முழு ஆதரவு வெளியிட்டனர் காஷ்மீர் பற்றிய அரசுத் தீர்மானமும் மசோதாவும் நேற்று மாநிலங்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப் பட்டுள்ளன அருண் ஜெட்லி பிரதமர் திரு நரேந்திரமோடி காஷ்மீர் பிரச்சனையில் வெளிப்படுத்திய தெளிவான மன உறுதி மூலம் வரலாறு படைத்திருப்பதாக மூத்த பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு அருண் ஜெட்லி கூறி உள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தினால் பிரிவினைவாதம் அதிகரித்ததே தவிர ஒருமைப்பாடு ஏற்படவில்லை என்று வலைப் பதிவு ஒன்றில் அவர் கூறி உள்ளார் சிறப்பு அந்தஸ்தை நீக்குவதான அரசின் முடிவிற்கு மக்களிடையே கிடைத்துள்ள வரவேற்பினால் பல எதிர்கட்சிகளும் இம்முடிவை ஆதரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீரை துண்டாட அரசு தன் நிர்வாக அதிகாரத்தை தவறாகப் பயன்படுத்துவதாகவும் இதனால் தேசிய பாதுகாப்பில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் ட்விட்டரில் இன்று இது தொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் ஜம்மு காஷ்மீரை இதுபோல ஒருதரப்பாகத் துண்டாடுவதால் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு வலுச் சேராது என்றார் நாடு மக்களால் ஆனதே தவிர நிலத் துண்டுகளால் ஆனதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழிசை ஜம்மு காஷ்மீருக்கு பெயரளவில் இருந்து வந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் சர்தார் பட்டேலைப் போன்ற இரும்பு மனிதர்களாகத் திகழ்வதாக தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் திமுக இதை எதிர்ப்பதன் மூலம் வரலாற்றுப் பிழை செய்கிறது என்று அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் இப்பிரச்சனை ஐ நா வில் எதிரொலிக்கும் என காங்கிரஸ் கூறி வருவது கண்டிக்கதக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதர மாநிலங்களும் இதேபோல பிரிக்கப்படலாம் என்று கூறப்படுவதை மறுத்த அவர் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரையும் இதர மாநிலங்களையும் ஒப்பிட முடியாது என்றார் முன்னதாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை இனிப்பு வழங்கி கொண்டாடினர்

புதிய வகுப்புகள் புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் எம்எஸ்சி புள்ளியியல் படிப்பும் காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி பட்ட மேற்படிப்பு மையத்தில் எம் எஸ் சி இயற்பியல் படிப்பும் நடப்பு கல்வியாண்டு முதல் புதிதாக தொடக்கப்பட உள்ளன

சென்டாக் மூலம் முதுகலைப் படிப்புகளுக்கு ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் இப்புதிய படிப்புகளில் சேர விரும்பினால் தங்களின் விருப்பத்தை சென்டாக் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் இதுவரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கடந்த ஆண்டுகளில் இத்தகைய காலியிடங்கள் உள்ளூர் மாணவர்களுக்கே வழங்கப்பட்டு வந்ததையும் அறிக்கை ஒன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

இம்முகாமின் போது மண்ணாடிப்பட்டு மற்றும் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த மக்களின் குறைகளை கேட்டு தீர்வு காணவும் வருவாய் துறை மூலமான சான்றிதழ்களை மக்களுக்கு வழங்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது பொது சேவை மையம் ஆதார் மையம் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டை தொடர்பான சேவைகளும் முகாமின் போது வழங்கப்படும் என அரசு செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிலாளர் சட்டங்கள் திருத்தப்பட்டதைக் கண்டித்தும் தேசிய புலனாய்வு ஏஜென்சிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டதைக் கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன திரு ஆர் ராஜாங்கம் திரு முருகன் திரு பெருமாள் உள்ளிட்ட மாநில சிபிஎம் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் மழை தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வட மேற்கு வங்கக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்தத் தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது